இந்தோனேஷியாவும் முடிவு செய்துள்ளன

ஊழலற்ற நிர்வாகத்தை உறுதிசெய்வதற்கு தமது அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக இந்தோனேஷியா சென்றுள்ள அவர் இன்று ஐகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றினார்

முன்னதாக இரு நாடுகளுக்கிடையே பாதுகாப்பு விண்வெளி உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பாதுகாப்பு கடல்சார்பாதுகாப்பு அறிவியல் தொழில்நுட்பம் மருந்தியல் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதென இருநாடுகளும் முடிவு செய்துள்ளன

இருநாடுகளுக்கிடையே கற்றுலாத்துறை ஒத்துழைப்பை அதிகரிக்கப்படவேண்டியதன் அவசியத்தையும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார் தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு ஒருங்கிணைந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படவேணடும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் ஆசிய விளையாட்டுப்போட்டிகள் ஆகஸ்ட் மாதம் இந்தோனேஷியாவில் நடைபெறவுள்ளதை சுட்டிக்காட்டிய பிரதமர் அதற்காக பாராட்டு தெரிவித்தார் இந்திய தொழிலதிபர்கள் இந்தோனேஷியாவில் முதலீடு செய்ய முன்வரவேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் வேண்டுகோள் விடுத்தார்

இன்று பெங்களுருவில் விவசாய சங்க பிரதிநிதிகளின் ஆலோசனைக் கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார் பயிர்கடன்கள் முழுவதும் ஒரேநேரத்தில் தள்ளுபடி செய்ய இயலாது என்றும் படிப்படியாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் இது தொடர்பாக தேசிய மையமாக்கப்பட்ட வங்கிகளின் தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளுடன் தாம் ஆலோசனை நடத்தவுள்ளதாகவும் அவர் கூறினார்

கர்நாடக துணைமுதலமைச்சர் திரு பரமேஸ்வர் எதிர்க்கட்சித்துணைத்தலைவர் திரு கோவிந்த் கர்ஜோல் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றனர் மக்களின் வாழ்க்கைத்தரத்தை மேம்படுத்த உதவிடாத அறிவியல் ஆராய்ச்சிகள் பயனற்றதாகிவிடும் என்று குடியரசுத்துணைத்தலைவர் திரு வெங்கய்யா நாயுடு தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் மாணவர்களிடையே கலந்துரையாடிய அவர் இவ்வாறு கூறினார் ஆசிய அளவிலான விண்வெளி ஆராய்ச்சி போட்டியில் வெற்றி பெற்ற இந்த மாணவர்களுக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் அமெரிக்காவில் நாசா நடத்தவுள்ள உலக இறுதிச்சுற்று போட்டியில் இந்த மாணவர்கள் கலந்துகொள்ள உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார் கடின உழைப்பு காரணமாக அவர்களுக்கு இந்த வெற்றி கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி புதிய அனுபவங்களை மாணவர்கள் பெற்றுக்கொள்ளவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் இதன் பல்னகள் நமது அன்றாட வாழ்வில் பயன்படத்தக்க வகையில் இருக்கவேண்டும் என்றும் திரு வெங்கய்யா நாயுடு வலியுறுத்தினார் நாடு முழுவதும் பொதுத்துறை வங்கிகளின் சேவைகள் இன்ற பாதிக்கப்பட்டன ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வங்கி ஊழியர்களின் இரண்டுநாள் போராட்டம் தொடங்கியதை அடுத்து சேவைகள் பாதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இருப்பினும் தனியார் வங்கிகளின் சேவைகள் தடையின்றி நடைபெற்றன ரயில் முன்பதிவுக்கான நவீன வசதிகளுடன் கூடிய புதிய இணைதள சேவை தொடங்கப்பட்டுள்ளது ரயில் பயணிகள் எளிதாக கையாளத்தக்க வகையில் இந்த இணையதள சேவை அமைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் அரசுப் பள்ளிகளில் ஆசிரியர்களின் வருகைப் பதிவுக்கு பயோமெட்ரிக் முறை நடைமுறைப்படுத்தப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செய்கோட்டையன் அறிவித்துள்ளார் இன்று பேரவையில் தமது துறை மானியக் கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து அவர் பேசினார்

காஞ்சிபுரம் திருவள்ளுர் திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் உள்ள நுலகங்கள் நவீன வசதிகளுடன் கூடிய மாதிரி நூலகமாக உருவாக்கப்படும்

மாணவர்களின் பயன்பாட்டிற்காக அனைத்து ஒன்றிய தலைமை இடங்களிலும் ஆதார் சேர்க்கை மையங்கள் ஏற்படுத்தப்படும் பார்வையற்ற வாசகர்களுக்கு நூலகத்தில் தனிப் பிரிவு தொடங்கப்படும்

சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளுர் கோவை மாவட்டங்களில் உள்ள நூலகங்களில் வைஃபை வசதி ஏற்படுத்தப்படும் தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி நிறுவனம் மூலம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் கல்வி நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் போன்ற அறிவிப்புகளை திரு செங்கோட்டையன் தமது பதிலுரையில் வெளியிட்டார் முன்னதாக நடைபெற்ற விவாதத்தின் போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் மாநிலத்தில் மாணவர் சேர்க்கை குறைவாக உள்ள எந்த பள்ளியும் மூடப்படமாட்டாது என்று கூறினார் தென்மேற்கு பருவமழை நடப்பாண்டில் இயல்பாக இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

இந்த தொகுதிகளில் நேற்றுமுன்தினம் நடைபெற்ற இடைத்தேர்தலின்போது மின்னனு வாக்குப்பதிவு இயந்தரத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்பக்கோளாறு காரணமாக மறுவாக்குப்பதிவுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது

நுகர்வோர்கள் இந்த வரிவிதிப்புக்கான மத்திய மாநில அரசுகளின் அதிகாரிகள் ஆகியோரின் விண்ணப்பங்களும் இந்த முகாமில் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகின்றன

சுட்டப்படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான பொது நுழைவுத்தேர்வு முடிவுகளை நாளை வெளியிட உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்தொடர்பான மனுக்களை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சாவ் திரு சான்தனகவுடர் ஆகியோரைக்கொண்ட டிவிஷன் பெஞ்ச் இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது இந்த தேர்வினை ரத்து செய்து மறுதேர்வு நடத்தப்படவேண்டும் என்ற மனுதாரரின் கோரிக்கையையும் டிவிஷன் பெஞ்ச் நிராகரித்தது

ஜம்மு கஷ்மீரில் தேசிய மாநாட்டுக்கட்சித் தலைவர்களில் ஒருவராள திரு முகம்மது அஸ்ரப் பட் இல்லத்தின் மீது சிலர் கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர்

முன்னதாக தீவிரவாதிகள் என சந்தேகிக்கப்படும் சிலர் மத்திய ரிசர்வ் காவல்படை மற்றும் ஜம்மு கஷ்மீர் காவல்துறையின் சோதனைச்சாவடி அருகே கையெறி குண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர் இந்தியா நேபாளம் இடையேயான கூட்டு ரானுவ பயிற்சி இன்று உத்தரகாண்டில் தொடங்கியது

தீவிரவாத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் தொடர்பாக பரஸ்பரம் அனுபவங்கள் இந்த பயிற்சியின் பகிர்ந்துகொள்ளப்படவுள்ளன பேரிடர் மேலாண்மை நிவாரண உதவிகள் போன்றவை குறித்த பயிற்சியிலும் இருநாடுகளின் படைவீரர்களும் ஈடுபடவுள்ளனா் இந்தியா நோபளம் இடையே ஆறு மாதங்களுக்கு ஒருமுறை இத்தகைய பயிற்சி நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் பிரெஞ்ச் ஒபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யுகி பாம்ரி டிவிச்சரன் இணை இன்று இந்தியாவின் புரவ் ராஜா பிரான்சின் மார்ட்டின் இணைய எதிர்கொள்கிறது பாரிசில் நடைபெறவுள்ள இப்போட்டி இந்திய நேரப்படி இரவு மணி ஒன்பது இருபதுக்கு தொடங்குகிறது நேற்று நடைபெற்ற முதல் குற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ரோஹன் போபண்ணா பிரான்சின் ரோஜர் வெஸ்லின் இணை வெற்றி பெற்று இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது ஆடவர் ஒற்றையர் பிரவில் யுகி பாம்ரி முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்தார்